பிரெஞ்சு ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் சாய்னாநேவால் பிவிசிந்துஆகியோா் இன்று இரண்டாம் கற்றில் பங்கேற்கஉள்ளனர்

முதல் ஒருமணிநேரத்தில் தபால் வாக்குகள் எண்ணப்படஉள்ளன அதைதொடர்ந்துமின்னனுவாக்குப்பதிவு எந்திரத்தில் பதிவானவாக்குகள் எண்ணப்படுகின்றன பலத்தபாதுகாப்பிற்கிடையேவாக்குஎண்ணும் பணிநடைபெறஉள்ளது ப் பாராஷ்டிராமற்றும் ஹரியானாசட்டப்பேரவைதேர்தலின் முன்னணிநிலவரம் மற்றும் முடிவுகள் குறித்துநேரடியாகவிவாதிக்கஅகில இந்தியவானொலிஏற்பாடுசெய்துள்ளது தில்லிஅகில இந்தியவானொலிநிலையத்தில் நடைபெறம் இந்நிகழ்ச்சியில் நிபுணர்கள் பங்கேற்று மும்பை புனே நாக்பூர் மற்றும் சண்டிகார் நிலையங்களில் உள்ளசெய்தியாளர்களிடம் உரையாடஉள்ளனர்

தமிழகத்தில் நாங்குநேரி விக்கிரவாண்டிசுட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் பதிவானவாக்குகளும் இன்றுஎண்ணப்படுகின்றன

பொறியியல் கல்லுாரியில் நடைபெறுகிறது நாங்குநேரிதொகுதியில் பதிவானவாக்குகள் நெல்லைஅரசுபொறியியல் கல்லூரியில் எண்ணப்படுகின்றன

ரபிபருவபயிர்களுக்கானகுறைந்தபட்சஆதரவு விலையைஉயர்த்தமத்தியஅமைச்சரவைஒப்புதல் அளித்துள்ளது

இதன் மூலம் விவசாயிகளின்வருமானம் அதிகரிக்கும் என்றுதிருபிரகாஷ் ஜவடேக்கர் கூறினார் தில்லியில் அங்கீகாரமற்ற இடங்களைஒழுங்குப்படுத்துவதற்கும் அப்பகுதியில் வசிப்பவர்களுக்குஉரிமைகள் வழங்கவும் மத்தியஅமைச்சரவைஒப்புதல் அளித்துள்ளது

பி எஸ் என் எல் மற்றும் எம் டி என் எல் தொலைத்தொடர்பு நிறுவனங்களை இணைப்பதற்கும் அகற்கு புத்துயிர் அளிப்பதற்கானதிட்டத்திற்கும் மத்தியஅமைச்சரவைடுப்புதல் அளித்துள்ளதாகமத்தியதகவல் தொழில்நுட்பத்துறைஅமைச்சர் திருரவிசங்கர் பிரசாத் கூறியுள்ளார் இதுகுறித்துசெய்தியாளர்களிடம் பேசியஅவர்

தன்விருப்பஓய்வூதியதிட்டத்தின் கீழ் ஒய்வு பெறம் ஊழியர்களுக்குசிறந்தபலன்களைஅளிப்பதற்கானநடவடிக்கைகளுக்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகதிருரவிசங்கர் பிரசாத் கூறினார்

தனியார் மற்றும் வெளிநாட்டுநிறுவனங்கள் சில்லரைஎண்ணெய் வர்த்தகத்தில் இதன் மூலம் ஈடுபடவாய்ப்பு ஏற்பட்டுள்ளது

அல்லதுமின்னணுவாகனத்திற்குசார்ஜ் உயிரிஎரிபொருள் செய்வதுஉள்ளிட்டவசதிகளை மூன்றுவருடங்களுக்குள் இந்நிறுவனங்கள் ஏற்படுத்தவேண்டுமென்றுநிபந்தளைகள் விதிக்கப்பட்டுள்ளதாகஅவர் தெரிவித்தார் மொத்தசில்லரைவர்த்தகநிறுவனங்களில் கிராமப்புறப் பகுதிகளில் ஐந்துசதவிகிதம் அளவிற்குஐந்தாண்டுகளுக்குள் இந்நிறுவனங்கள் அமைக்கவேண்டுமென்றதிருபிரகாஷ் ஜவடேக்கர் கூறினார்

ராஜ்புரா அவந்திபுரா பகுதியில் இச்சும்பவம் நிகழ்ந்ததாக ஜம்மு ஊஷ்மீர் காவல்துறை இயக்குநர் திருதில்பக் சிங் தெரிவித்தார் இவர்கள் அல்கொய்தாவுடன் தொடர்புடையஅன்சர் கஸ்வத உல் ஹிந்த் இயக்கத்தைச் சேர்ந்தஅப்துல் ஹமித் லெல்ஹரி ஜூனைத் ரசித் நவித்டக் ஆகியோர் என்றுஅடையாளம் காணப்பட்டுள்ளதாககூறினார்

இந்நிகழ்ச்சியில் பேசியகுடியரகத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் தற்போதுஉலகில் அமைதிமற்றும் மகிழ்ச்சியைதேடிவரும் வேளையில் இதற்குசாய் நோசத்தோபோன்ற இடங்கள் திகழ்கிறதுஎன்றுகூறினார்

புது தில்லியில் நடைபெற்றத்ருவ் திட்டவிழாவில் பேசியஅவர் இத்திட்டத்தில் பயின்றமாணவர்கள் அனைவரும் தங்களதுதுறைகளில் எதிர்காலத்தில் சிறப்பிடம் பெறுவார்கள் என்றுநம்பிக்கைதெரிவித்தாா்

தீபாவளிபண்டிகையையொட்டி இயக்கப்படவுள்ளஅரசுசிறப்பு பேருந்துகளுக்கானமுன்பதிவுமையங்கள் இன்றுமுதல் செயல்படத் தொடங்கும் என்றுதமிழகபோக்குவரத்துத்துறைஅமைச்சர் திருளம் ஆர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் கரூரில் நேற்றசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் இதற்கானஅனைத்துஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாகத் தெரிவித்தார்

ஈராக்கில் தீவிரவாதிகளின் நடவடிக்கைகளைதடுக்கஅமெரிக்காராணுவவீரர்களின் ஐஎஸ் எண்ணிக்கைஅதிகரித்துள்ளது

எஸ் தீவிரவாதிகளுக்குஎதிரானநடவடிக்கைகளைதொடர்ந்துமேற்கொள்ளும் என்றுதெரிவித்தார் பிரெஞ்சு ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சாய்னாநேவால் பிவிசிந்துஆகியோர் இன்று பங்கேற்கஉள்ளனர்